வெளிநாடு வாழ் இந்தியர்கள் பாதுகாப்பு உற்பத்தி பிரிவில் முக்கிய பங்காற்ற முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

விளக்கம் செய்யப்பட்ட விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்குமாறு தேர்தல் ஆணையம் காவல் துறையில் புகார் செய்துள்ளது

ராம்நாத் கோவிந்த் இன்று வழங்கினார்

பேருக்கு காயம் ஏற்பட்டது தலைநகர் தில்லி உட்பட வடமாநிலங்களின் பல இடங்களில் பலத்த மழை பெய்துள்ளது

அணித்தலைவர் விராட் கோலி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்

இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்கள் பாதுகாப்பு உற்பத்தி துறையில் இந்தியாவின் மேம்பாட்டிற்காக முக்கிய பங்காற்ற முடியும் என்று கூறினார் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தங்களது முன்னோர்கள் வாழ்ந்த நாட்டின் மேம்பாட்டிற்காக மிகப்பெரிய பங்காற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்களின் நலனுக்காக தமது அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துரைத்துள்ளதாகவும் மேலும் பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் பிரதமர் தெரிவித்தார் வெளிநாட்டு இந்தியர்களுக்கு இயன்ற அனைத்து வகையிலும் இந்தியா உதவுமென அவர் உறுதியளித்தார் மேலும் அவர்களுக்காக புனித யாத்திரை திட்டம் செயல்படுத்தவும் அரசு முடிவு செய்துள்ளதாக அவர் கூறினார் அனைவருக்குமான வளர்ச்சி என்ற கொள்கையின் அடிப்படையில் மத்திய அரசு பணியாற்றி வருவதாக கூறிய பிரதமர் உலகின் மிகப்பெரிய காப்பீட்டு திட்டமான ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்டார் ஊழலை ஒழிக்க தமது அரசு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார்

இந்த மாநாட்டில் பேசிய வெளியுறவுத் துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா சுவராஜ் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் இந்தியா மிக வலுவான நாடாக முன்னேற்றம் கண்டுள்ளது என்றும் உலக அளவில் இந்தியாவின் புகழ் பரவியுள்ளதாகவும் தெரிவித்தார் வெளிநாடு வாழ் இந்தியர்களின் நலனுக்காக இந்த மாநாட்டை முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் தொடங்கியதை அவர் நினைவுகூர்ந்தார் ஏராளமானோர் கலந்து கொண்ட இந்த மாநாட்டில் மொரிசீஸ் பிரதமர் திரு பிரவிந்த் ஐக்நாத்தும் பங்கேற்றார் லண்டனில் மின்னனு வாக்குப்பதிவு இயந்திரத்தை முடக்கலாம் என செயல்முறை விளக்கம் செய்து காட்டப்பட்டது தொடர்பாக தேர்தல் ஆணையம் தில்லி காவல் துறையில் புகார் தெரிவித்துள்ளது மின்னனு வாக்குப்பதிவு இயந்திரத்தை வடிவமைத்த குழுவில் தான் இடம்பெற்றிருந்தாகவும் வாக்குப்பதிவிள் போது முறைகேடு செய்யலாம் என்றும் இணையதள நிபுணர் என்று கூறிக்கொண்ட ஒருவர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு புகாரில் தேர்தல் ஆணையம் வலியுறுத்தியுள்ளது இதுகுறித்து விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என தேர்தல் ஆணையம் கேட்டுக்கொண்டுள்ளது லண்டனில் மின்னனு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் முறைகேடு செய்யலாம் என்று நிகழ்த்திய சம்பவம் காங்கிரஸ் கட்சியின் அரசியல் நாடகம் என்று பிஜேபி குற்றம்சாட்டியுள்ளது புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய சுட்ட அமைச்சருமான திரு ரவிசங்கர் பிரசாத்

இந்த நிகழ்வின் போது காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு கபில்சிபல் இருந்ததே இதற்கு சான்று என அவர் குறிப்பிட்டார் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தவர் நேஷனல் ஹெரால்டு பத்திரிக்கையுடன் தொடர்புடையவர் என்று அமைச்சர் குற்றம்சாட்டினார் இதற்கிடையே இந்த விஷயத்தில் காங்கிரசுக்கு தொடர்பு இல்லை என அக்கட்சி மறுத்துள்ளது சிறார்களுக்கான பிரதமரின் தேசிய வீரதீர விருதுகளை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று வழங்கினார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடந்த நிகழ்ச்சியில் இரண்டு பிரிவிலான விருதுகளை அவர் வழங்கினார் புதிய கண்டுபிடிப்பு விளையாட்டு கலை கலாச்சாரம் சமூக சேவை வீரதீர செயல் ஆகியவற்றில் சிறந்து விளங்கிய சிறாருக்கு இந்த விருதுகள் வழங்கப்பட்டன ஜம்மு கஷ்மீரில் திவிரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே நடந்த துப்பாக்கிச்சண்டையில் அடையாளம் தெரியாத மூன்று தீவிரவாதிகள் சுட்டுக்கொல்லப்பட்டனர் இந்த சண்டையில் ராணுவ வீரர் ஒருவருக்கு காயம் ஏற்பட்டது தெற்கு கஷ்மீரில் உள்ள சோபீயான் மாவட்டத்தில் இன்று காலை ராணுவம் துணை ரானுவப்படையினர் ஜம்மு கஷ்மீர் காவல் துறை ஆகியோர் இணைந்து தீவிரவாதிகளை தேடும் வேட்டையில் ஈடுபட்டனர்

பாதுகாப்பு படையினர் திருப்பி தாக்கியதில் தீவிரவாதிகள் உயிரிழந்தனர் தொடர்ந்து சண்டை நடைபெற்றதாக ராணுவ தரப்பில் தெரிவிக்கப்பட்டது வரவிருக்கும் மக்களவை தேர்தல் மேற்கு வங்கத்தில் ஜனநாயகத்தை மலர செய்யும் என்று பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் அம்மாநிலத்தின் மால்டா மாவட்டத்தில் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி வைத்து பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய அவர் மக்கள் குடியுரிமை மசோதா நிறைவேற்றப்பட்டதன் மூலம் அனைத்து வங்க அகதிகளுக்கும் குடியுரிமை வழங்கப்படும் என்று தெரிவித்தார் மேற்கு வங்கத்தை ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சி அதிகாரத்தின் மூலம் வன்முறையை கட்டவிழ்த்து விடுவதாக அவர் குற்றம் சாட்டினார் தேர்தல் அந்த கட்சிக்கு தோல்வியே ஏற்படும் என்று கூறிய திரு அமித்ஷா சுயநலத்திற்கவே எதிர்கட்சிகளின் மெகா கூட்டணி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் கர்நாடக மாநில துமாக்கூருவில் நேற்று காலமான சித்த கங்கா மடாதிபதி மகந்த் சிவக்குமார சுவாமியின் மறைவுக்கு உத்தர பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் இரங்கல் தெரிவித்துள்ளார் லக்னோவில் அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் சுவாமியின் மறைவு சமூதாயத்திற்கு பேரிழப்பு என்று கூறியுள்ளார் தமது பரந்த ஞானத்தின் மூலம் சிவக்குமார சுவாமி சமுதாயத்தை செழுமைப்படுத்தியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்

ஒட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து மினி லாரி பள்ளத்தில் கவிழ்ந்தது அதிகாரிகள் மற்றும் மீட்புக் குழுவினர் விரைந்து வந்து காயடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர்

அவருடன் அவரது துணைவியாரும் ஒன்பது அமைச்சர்கள் உள்ளிட்ட உயர்மட்ட பிரதிநிதிகள் தொழிலதிபர்கள் குழுவும் வருகை தர உள்ளது நெல்சன் மண்டேலாவுக்கு பின்னர் குடியரசுத் தின சிறப்பு விருந்தினராக கலந்துகொள்ளும் தென்னாப்பிரிக்க அதிபர் திரு ராமபோஸா என்று வெளியுறவுத் துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது திரு ராமபோஸா முதன்முறையாக இந்தியா வரவுள்ளார்

டெஸ்ட் மற்றும் ஒருநாள் போட்டிகளில் அவர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார் டெஸ்ட் போட்டி விருதுக்கு மூன்று பேரும் ஒருநாள் போட்டி விருதுக்கு நான்கு பேரும் பரிந்துரைக்கப்பட்டனர்